ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நாளை மறுநாள் ஆலோசனை மேற்கொள்கிறார்

ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்ட விரிவாக்கத்தை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்த அவர் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் அண்மையில் நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்தாக மகிழ்ச்சி வெளியிட்டார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்

ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நாளை மறுநாள் ஆலோசனை மேற்கொள்கிறார்

ராதாகிருஷ்ணன் மருத்துவ நிபுணர்கள் சுகாதாரத்துறை உயர்அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

எனினும் இத்தேர்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ள முக்கிய எதிர்க்கட்சித்தலைவரான திரு

க ஸ்டாலின் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை

எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

அதிகம் பாதிப்பிற்குள்ளான நாகை கடலூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் சுனாமியால் உயிரிழந்தோருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நாளையொட்டி நாகை மாவட்டத்திலுள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் மக்கள் அஞ்சலி செலுத்தினர்

தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் ஆழிப் பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மீனவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்து கடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள் உறுதி ஏற்றனர்

குளச்சல் மணக்குடி கொட்டில்பாடு உள்ளிட்ட அனைத்து கடற்கரை கிராமங்களிலும் மீனவர்கள் இன்று கடலுக்குச் செல்லவில்லை கடலூரில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் சுனாமி நினைவு பேரணி நடைபெற்றது

ரத்னா தெரிவித்துள்ளார்